புதுவை ன் வளர்ச்சிக்கான அரசின் ட்டங்களை றைவேற்றுவ ல் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவை ல் வா க்கால்களை தூர்வார கார்ப்ரெட் றுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட சமுக மேம்பாட்டு குறித்த தகவல்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கை ஒன்றை துணை லை ஆளுநர் வெளி ட வேண்டும் என்று அஇஅ முக கோரியுள்ள து புதுவை தமிழகத் ல் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது

இன்று காலை கடற்கரை சாலை ல் நடைபெற்ற க ச்சி ஒன்றில் முதலமைச்சர் ரு நாராயணசாமி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து விடுதலை நாள் கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்தார்

நமச்சிவாயம் ரு ஷாஜகான் சட்டப்பேரவைத் தலைவர் ரு வைத் லிங்கம் அரசு உயர் அ காரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை அரசு இன்றைய னத்தை பொது விடுமுறையாக அறிவித் ருந்தது

இந் க ச்சியையொட்டி பல்வேறு கலை க ச்சிகளுக்கும் ஏற்பாடு செ யப்பட்டிருந்தது

கந்தசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார் ஏனாமில் இந்த விழாவை சுகாதார அமைச்சர் ரு மல்லாடி கிரு ணரா தொடக்கி வைத்தார் காரைக்கால் கடற்கரை சாலை ல் நடைபெற்ற விடுதலை னவிழா க ச்சிகளை வேளாண் அமைச்சர் ரு கமலக்கண்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவியர் அளித்த அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக் கொண்டார் கதந்தர ன போராட்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செ த அமைச்சர் ரு கமலக்கண்ணன் கலை க ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளையும் வழங்கினார் புதுவை அரசு மா லத் ன் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பல்வேறு ட்டங்களை அறிமுகப்படுத் றைவேற்றி வருவதாக முதலமைச்சர் ரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவை கடற்கரை சாலை ல் இன்று விடுதலை நாள் விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர் இத் ட்டங்களை நல்ல முறை ல் அமல்படுத்த அனைத்துத் தரப்பு மக்களும் தொடர்ந்து அரசுக்கு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் புதுவை பிரெஞ்ச் ஆ க்கத் ல் இருந்து விடுதலை பெற்றதைத் தொடர்ந்து கல்வித்துறை ல் நல்ல முன்னேற்றம் கண்டு இருப்பதாக ரு நாராயணசாமி குறிப்பிட்டார் இந் யாவின் பல்வேறு பகு களில் இருந்தும் மாணவர்கள் புதுவை வந்து கல்வி ப ல்வதாக அவர் கூறினார் புதுச்சேரி அழகாகவும் அமை யாகவும் இருப்பதால் பல்வேறு நாடுகளையும் நம் நாட்டையும் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் அ க அளவில் புதுவைக்கு வருவதாக முதல்வர் கூறினார் புதுவை ல் சுற்றுலாவை மேலும் மேம்படுத் கூடுதல் சுற்றுலாப் பயணிகளை சர்க்க புதுவை அரசு உள்நாட்டுச் சுற்றுலா கலாச்சாரச் சுற்றுலா ஆன்மீகச் சுற்றுலா என சுற்றுலா வளர்ச்சிக்கான பு ய ட்டங்களை அறிமுகப்படுத் செயல்படுத் வருவதாக ரு நாராயணசாமி தெரிவித்தார் புதுவைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை உறு செ ய புதுவை காவல்துறை ல் சுற்றுலா காவலர் பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்து அற லையத்துறை கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து கோவில்களின் அசையும் சொத்துக்கள் தங்கம் வெள்ளி அபரணங்கள் மற்றும் சிலைகளையும் ஆவணப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறினார் அசையாச் சொத்துக்கள் அனைத்தையும் அளவை செ து பாதுகாக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றார் அவர் புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்களை தமது உரை ல் பட்டியலிட்ட முதலமைச்சர் ரு நாராயணசாமி மக்கள் மா லத் ன் வளர்ச்சிக்கு தங்களது நல்லாதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கார்ப்ரேட் றுவனங்களிடம் இருந்து துணை லை ஆளுநர் சமுக பொறுப்பு வதலிப்பதாக முதலமைச்சர் ரு நாராயணசாமி கூறிய குற்றச்சாட்டை துணை லை ஆளுநர் மறுத்துள்ள போ லும் ஆளுநர் மாளிகை ல் நடைபெற்ற க ச்சி ல் இந்த வழங்கிய றுவனங்களை அவர் பாராட்டியுள்ளதாக ரு அன்பழகம் கூறினார் இந்த முரண்பாட்டான லையை விளக்கும் வகை லும் உண்மையை தெரிவிக்கும் வகை லும் இதுகுறித்த வெள்ளை அறிக்கையை துணை லை ஆளுநர் வெளி ட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பல்வேறு விஷயங்களில் இணைந்து செயல்பட முடியாத முதலமைச்சரும் துணை லை ஆளுநரும் நேற்று நடைபெற்ற தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை கூட்டாக கொடியசைத்து துவக்கி வைத்தது வேடிக்கையானது என்றார் அவர் முதல்வருக்கும் துணை லை ஆளுநருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல்களால் புதுவை யூ யன் பிரதேசத் ன் வளர்ச்சி பா க்கப்பட்டிருப்பதாக ரு அன்பழகன் கூறினார் புதுவை தமிழகத் ல் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ள தாக சென்னை வா லை மையம் அறிவித்துள்ளது தமிழகத் ன் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தெற்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவில் இந்த வடகிழக்கு மழை தொடங்கி உள்ளதாக சென்னை வா லை மைய இயக்குநர் ரு பாலச்சந் ரன் தெரிவித்துள்ளார்

இலங்கை முதல் தெற்மேற்கு வங்கக்கடல் பகு வரை குறைந்த காற்றழுத்த தா வு லை லவுவதாக அவர் தெரிவித்தார் தென்தமிழகத் ன் வளிமண்டலத் ல் மேலடுக்கு கழற்சியும் லவுவதாக அவர் கூறினார்

வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ள போ லும் நேற்று முதல் தமிழகத் ன் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெ து வருகிறது ருவா ருர் தஞ்சை ஈரோடு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கடலூர் மதுரை தேனீ மாவட்டங்களில் நல்ல மழை பெ துள்ளது

தமி நாட்டில் பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து மழை வெள்ளத்தால் பா க்கப்படும் மக்களுக்கு உதவ வாரண முகாம்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மா ல வருவா த்துறை அமைச்சர் ரு உத குமார் தெரிவித்துள்ளார் சென்னை ல் இன்று செ யாளர்களை சந் த்த அவர் பருவமழை தொடங்குவதை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள தாக கூறினார் அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை பெயயக் கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் நீர் லை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதால் இ வாண்டு கடந்தாண்டைப் போல வெள்ளப் பா ப்பு ஏதும் இருக்காது என்றும் ரு உதயகுமார் மேலும் கூறினார்

இலங்கை ல் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டம் வரும் ங்கட்கிழமை நடைபெறும் என அந்நாட்டு அ பர் ரு மைத் ரி பாலா சிரிசேனா அறிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் அவர் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகருடன் நடத் ய ஆலோசனைக்கு பின்னர் இதை அறிவித்தார் முன்னதாக இலங்கை பிரதமராக ரு

மைத் ரி பாலா சிரிசேனா முடக்கி வைத் ருந்தார் அ பரின் இந்த முடிவிற்கு ஆட்சேபம் தெரிவித்து பல்வேறு தரப்பில் இருந்து கருத்து வெளியானதையடுத்து ரு

எல்லைத் தாண்டி மீன்பிடித்ததற்காக இவர்கள் கைது செ யப்பட்டனர்

வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத் இந்த நுழைவு எழுதுவதற்காக ஆன்லை ல் பாவு செயது கொள்ளலாம்

பி எஸ்

டி எஸ் மற்றும் இந் ய மருத்துவப் படிப்பில் சேருவதற்கு நீட் நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது கட்டாயம் இதுவரை சிபிஎஸ்சி நடத் ய இந்த தேர்வை இ வாண்டு முதல் தேசிய தேர்வு முகமை என்டிஏ நடத்துகிறது

சிதம்பரம் மற்றும் அவரது மகன் ரு

இவர்களை கைது செ ய மத் ய புலனா வு அமைப்பும் அமலாக்க இயக்குநரகமும் அனும கோரி ருந்ததை விசாரித்த நீ மன்றம் இன்று இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது வெளிநாடு செல்ல அனும கோரி ரு கார்த் க் சிதம்பரம் தாக்கல் செ த மனுவை டெல்லி உயர்நீ மன்றம் முக்கியமானது அல்ல என்று கூறி அவசர விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மறுத்துவிட்டது

இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

புதுவை ன் வளர்ச்சிக்கான அரசின் ட்டங்களை றைவேற்றுவ ல் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவை ல் வா க்கால்களை தூர்வார கார்ப்ரெட் றுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட சமுக மேம்பாட்டு குறித்த தகவல்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கை ஒன்றை துணை லை ஆளுநர் வெளி ட வேண்டும் என்று அஇஅ முக கோரியுள்ள து புதுவை தமிழகத் ல் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது